நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை கமுகமாக நடத்துவது குறித்து புதுதில்லியில் இன்று நடைபெற்ற அனைத்துக்கட்சிக் கூட்டத்தில் பிரதமர் உரையாற்றினார்

உலகளவில் பல துறைகளில் இந்தியாவின் பங்களிப்பு விரிவடைந்து வருவதாக குறிப்பிட்ட பிரதமர் நம் நாட்டில் உள்ள திறன்சார்ந்த பணியாளர்கள் உலகளாவிய வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுவதாகவும் கூறினார் தேசப்பிதா மகாத்மாகாந்தியின் நினைவு நாளான இன்று அவரது கனவுகளை நனவாக்க முழுமுச்சோடு செயல்படுவோம் என்றம் பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறினார் மாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவும் நாளை அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத் தொடரில் குடியரசுத்தலைவரின் உரை மீது நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதம் நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார்

வரும் நிதியாண்டுக்கான பட்ஜெட் மக்களவையில் நாளை மறுநாள் காலை பதினோரு மணிக்கு தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார் இதனிடையே மத்திய அரசு பிறப்பித்த அவசர சட்டங்களுக்கு பதிவாக நான்கு மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார்

இந்த தினத்தையொட்டி புதுதில்லியில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு பிரதமா் திரு நரேந்திரமோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர்

தேசப்பிதா மகாத்மா காந்தியின் போதனைகளை அனைவரும் பின்பற்ற வேண்டுமென்று குடியரசுத்தலைவரும் பிரதமரும் கேட்டுக் கொண்டுள்ளனா்

தியாகிகள் தினமாகவும் இந்நாள் கடைபிடிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது

இதற்கிடையே மருத்துவத்துறை மட்டுமன்றி இதர முன்களப் பணியாளர்களுக்கும் அடுத்த மாதம் தொடக்கத்திலிருந்து தடுப்பூசி செலுத்த நடவடிக்கை எடுக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக சுகாதாரத்துறையின் சார்பில் மாநில அரசுகளுக்கு கடிதமும் எழுதப்பட்டுள்ளது இதற்குத் தேவையான போதுமான அளவு தடுப்பு மருந்துகள் மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நோய் தொற்று பரவலும் வெகுவாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை தற்போது ஒன்று புள்ளி ஆறு சதவீதமாக உள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

பழங்குடியின மக்கள் உற்பத்தி செய்யும் வனம் சார்ந்த பொருட்களுக்கு உரிய விலை மற்றும் வருவாய் கிடைக்கும் வகையில் குறைந்த பட்ச ஆதரவு விலை திட்டத்தின் கீழ்

உலர் காளான் மல்கன்கானி விதைகள் உலர் விளாம்பழம் முங்கில் தண்டு உள்ளிட்ட பொருட்கள் இதில் அடங்கும் பொருளாதாரத்தில் பின் தங்கிய அடித்தட்டு மக்களின் நலன்களைப் பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது

நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகும் இது இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படும் மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் நாடு முழுவதும் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ கொட்டு மருந்து வழங்கும் முகாம் நாளை நடைபெறுகிறது இதனை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி போலியோ சொட்டு மருந்து முகாமை நாளை தொடங்கி வைக்கிறார் இந்த சொட்டு மருந்து வழங்கும் திட்டத்திற்காக மாநிலம் முழுவதும் விரிவாள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பிரதமரின் கிழக்கு கொள்கையின் மூலம் அண்டை நாடுகளுடனான இந்தியாவின் அனுகுமுறையில் புதிய பரிமாணம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் மிஸோரம் மாநிலத்தில் இன்று நடைபெற்ற ஆசிய பசிபிக் இளைஞர் கருத்து பரிமாற்றக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனைத் தெரிவித்தார் சர்வதேச எல்லைகளால் சூழப்பட்டுள்ள வடகிழக்குப்பகுதி இந்தியாவின் நுழைவு வாயிலாக இருப்பதாகக் கூறிய அவர் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்க்சியின் மீது மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாகக் கூறினார்

புதிய கதேசிய கல்விக் கொள்கையில் மானவர்கள் ஆசிரியர்கள் பாடத்திட்டம் மற்றும் கட்டமைப்பு வசதிகளையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது என்றும் பெருமளவிலான சாத்தியக்கூறுகளை கொண்டுள்ளதாகவும் மத்திய கல்வியமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் தெரிவித்துள்ளார் காணொலிக் காட்சி மூலம் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் அளைத்துக் குழந்தைகளுக்கும் தரமான கல்வியை வழங்குவதற்கான முக்கியத்துவம் குறித்து வலியுறுத்தியுள்ளார் வனவிலங்குகளுக்கு எதிரான குற்றச் செயல்களைத் தடுக்கும் புலனாய்வு அமைப்பின் நடவடிக்கைகளுக்கு மத்திய சுற்றுச்சுழல் அமைச்சர் குறை திரு பிரகாஷ் ஜவடேகர் பாராட்டு தெரிவித்துள்ளார்

ஜம்மு க்ஷ்மீரில் இந்த அமைப்பு மேற்கொண்ட நடவடிக்கையின் போது சிறுத்தையின் நகங்கள் எலும்புகள் மற்றும் தோல் உள்ளிட்ட வன விவங்குகளின் பல்வேறு உடல் உறுப்புகள் பறிமுதல் செய்யப்பட்டன இத்தொடர்பாக இரண்டு பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது

இச்சுப்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு வட்சம் ரூபாயும் காயமடைந்தோருக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாயும் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார்

அகமதாபாதில் நாளை இப்போட்டி நடைபெறுகிறது ஜஎஸ்எல் காவ்பந்து போட்டியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள ஆட்டத்தில் மும்பை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது